சீனாவும் ஒப்புக் கொண்டுள்ளன

ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லாதெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் இந்நோய் தொற்றைத் தடுக்களடுக்கப்பட்டுள்ளநடவடிக்கைகள் குறித்தநேரில் ஆய்வு செய்யமத்தியக் குழு நாளைசென்னைவருகிறது

அரியலூர் மாவட்டத்தில் அமையவுள்ள அரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குமுதலமைச்சர் இன்றுஅடிக்கல் நாட்டினார் இந்திய சீனஎல்லையில் படைகளைமுழுமையாகவிலக்கி பழையநிலைக்குதிரும்ப இந்தியாவும் சீனாவும் ஒப்புக் கொண்டுள்ளன தேசியபாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீனவெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு வாங் யீ யுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசினார்

இந்திய சீனஎல்லையில் அமைதியைபராமரிப்பதுஅவசியம் என்பதை இருதரப்பினரும் இந்தப் பேச்சுக்களின்போதுஒப்புக் கொண்டதாகவெளியுறவுத்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது இருநாடுகளின் தலைவர்களின் வழிகாட்டுதலின் அடப்படையில் இப்பிரச்சினைக்குஒருமித்தீர்வைஎட்டவும் இந்ததொலைபேசிஉரையாடலின்போதுவிவாதிக்கப்பட்டதாகவும் அந்தஅமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரக்சினைகளைபெரிதாக்கும் வகையில் கருத்தவேறுபாடுகளை இருதரப்பிலும் அனுமதிக்கக் கூடாதுஎன்றும் இருவரும் ஒப்புக் கொண்டனர்

தகவல் தொழில்நுட்பவசதியைபயன்படுத்திசர்வதேசஅளவிலாளபேச்சுக்களை இந்தியாநவீனமுறையில் நடத்திவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நேருக்குநேர் நடைபெறும் பேச்சுக்கள் என்பதுதான் இதுவரைபாரம்பரியமாககடைபிடிக்கப்படுவதாகவும் பேச்சுவார்த்தையில் தீர்வைஎட்ட இத்தகையசந்திப்புகள் மிகவும் அசியம் என்றும் அவர் கூறினார்

இந்திய சீனஎல்லைப்பகுதிஉட்படஉலகில் பல்வேறுபகுதிகளில் அதிகரிக்கும் பதற்றத்தைதணிப்பதற்குதகவல் தொடர்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ராஜீயரீதியிவானபேச்சுக்கள் காணொலிக் காட்சிவாயிலாகவேதொடரும் என்றும் வெளியுறவுத்துறைசெயலர் தெரிவித்தார்

இதுவரை மேற்பட்டநாடுகளின் தலைவர்களுடன் காணொலிக் காட்சிவாயிலாகபிரதமர் பேசியுள்ளதாகவும் கூறினார்

மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது

மத்தியசுகாதாரத்துறை இணைச் செயவர் திரு

தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் ஆகியோருடன் இக்குழுவினர் ஆலோசனைநடத்தவுள்ளனர் மத்தியஎரிசக்தித் துறைஅமைச்சர் திரு

சிங் நாளைசென்னைவருகிறார் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமியைசந்தித்து தேசியஅனல்மின் திட்டப் பணிகள் குறித்துஆய்வு நடத்தவுள்ளார்

அரியலூர் மாவட்டத்தில் அமையவுள்ளஅரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குமுதலமைச்சர் இன்றுஅடிக்கல் நாட்டினார் தலைமைச் செயலகத்தில் இன்றுகாணொலிக் காட்சிவாயிலாக இதற்கானவிழாநடைபெற்றது மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் சிவிஜயபாஸ்கர் துறையின் முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உட்படபவர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

நோயாளிகளுக்குத் தேவையாளசி டி ஸ்கேன் எக்ஸ் ரே உள்ளிட்டபரிசோதனைவசதிகளும் இந்தமருத்துவமனைவளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

கல்லூரிகளில் இறுதியாண்டுமாணவர்களுக்கானதேர்வு வரும் செப்டம்பர் மாத இறுதியில் நடத்தப்படும் என்றுபல்கலைக் கழகமானியக் குழு அறிவித்துள்ளது பல்கலைக் கழகதேர்வுகளைநடத்துவதற்கானதிருத்தியமைக்கப்பட்டநடைமுறைகளைமானியக் குழு அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாவதுசெமஸ்டர் பயிலும் மாணவர்களுக்குகல்லூரியில் உள்மதிப்பீடுகளின் அடிப்படையில் தகுதிமதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது மத்தியசுகாதாரஅமைச்சகத்தின் அறிவுரைகள் மற்றும் நெறிமுறைகளின்படிதேர்வுகள் நடத்தப்படும் என்றும் பல்கலைக் கழகமானியக் குழு கூறியுள்ளது

காமராஜ் கூறியுள்ளார் சென்னைகோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தில் உள்ளபொதுவிநியோகமுறைஅப்படியேதொடரும் என்றும் மத்தியஅரசின் திட்டத்தால் எந்தபாதிப்பும் ஏற்படாதுஎன்றும் தெரிவித்தார் தமிழகஅரசும் மாநகராட்சியும் எடுத்துவரும் நடவடிக்கைகளால் சென்னைமாநகரில் நோய்த் தொற்றுகட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுஎன்றும் அமைச்சர் தெரிவித்தார்